திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானும் கூட்டாக இன்று தொடங்கி வைத்தார்கள்

உயர்ந்துள்ளது

குறை கூறியிருக்கிறது

மேலும் பல் வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கும் பிரதமர் வாராணாசி பொது கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் எதிர்கட்சிகள் பல்வேறு பிரச்சகைளை எழுப்பியதால் ஏற்பட்ட அமளியை அடுத்து இரு அவைகளும் இன்று காலை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிகளின் உறப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு சென்று ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோஷமிட்டார்கள் தெலுங்கானா ராஷ்டிரிய சமதி உறுப்பனர்கள் தங்கள் மாநிலத்துக்குசிறப்பு இட ஒதுக்கீடு கோரியும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி மேலாண் வாரியம் அமைக்க கோயுமம் கோஷமிட்டார்கள் இதனிடையே காங்கிரஸ் இடதுளரிகள் மற்றும் சில கட்சிகள் வங்கி நிதி மோசடி தொடர்பாகவும் தேர்தல் சீர்திருத்தம் வேண்டுமென்று திரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினா்களும் குரல் எழுப்பினாா்கள் இந்த அமளிகாரணமாக கூட்டத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் நண்பகல் வரை கூட்டத்தை அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஒத்தி வைத்தார் மாநிலங்களைவையும் இதே போன்று நிலையை சந்தித்தது இன்று காலை கூட்டம் தொடங்கியதும் தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோஷமிட்டார்கள்

பெங்களுருவில் ஜவுளித்துறையில் வாங்குவோர் மற்றும் விற்பவர்களுக்கான செயலியை வெளியிட்டு பேசிப அவர் இந்த பூங்கா அமைப்பதற்கு மாநில அரசு நிலம் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

மகாராஷ்டிராவில் தலைமைச்செயலகத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் அவர்களின் கோரிக்கை குறித்து பேச்சு வார்த்தை நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிக் தெரிவித்துள்ளார்

ராஜஸ்தானில் தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் கிரோடி லால் மீனா உட்பட அக்கட்சியின் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியில் இணைந்தனர் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே முன்ளிலையில் இவர்கள் பிஜேபியில் இணைந்தனர் விரைவில் ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பை பிஜேபியுடன் இணைப்பதற்கு திருமதி மீனா கடிதம் வழங்கியுள்ளதாக ராஜஸ்தான் மாநில பிஜேபி தலைவர் அசோக் பர்னாமி தெரிவித்துள்ளார்

தீயணைப்பு வீரர்கள் காவல்தறை அதிரடிபடை வீரர்கள விமானப்படை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் போர்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது என்றும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் அமைச்சள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் உயர் அதிகாரிகள் மீட்பு பணியை கண்கானித்து வருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் குரங்கணி மலைப் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது விசாரிக்க குறித்து உத்தரவிட்ப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருங்காலத்தில் முறையாக அனுமதி பெற்றே மலையேற்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்

குரங்கணி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை இன்று மாலை சந்திக்க இருப்பதாக அவர் கூறினார்

ஹக்குரா பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பயங்கர வாதிகள் தாக்குதல் நடத்தியதால் மோதல் ஏற்பட்டது

அந்நாட்டில் ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதன் பிரதமர் பிரவீன்ந்த் ஜுக்நாத் குடியரசுத்தலைவர் ராம்நாத் கோவிந்த்துக்கு விருந்தளித்தார் நிகழ்ச்சியில் பேசிய திரு ராம்நாத் கோவிந்த்

பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு ஏராளமாள தொல்லை கொடுக்கபட்டுகிறது என்றும் குறிப்பாக கடந்த ஆண்டில் இது அதிகமாக இருந்தது எ்ன்றும் இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது நிகழ்ச்சியொன்றுக்கு சென்று கொண்டிருந்த இந்திய தூதரக கார் முக்கியமான சந்திப்பில்தடுக்கப்பட்டது என்றும் இஸ்லாம்பாதில் இந்தியாவுக்கு சொந்தமாள சொத்துகளுக்கும் இந்திய தூதரக ஊழியர்களுக்கும் தொடாந்து தொல்லை கொடுக்கப்படுவதாக இந்த வட்டாரங்கறள் தெரிவிக்கிறது இதுதவிர அங்குள்ள இந்தியர்களின் குடியிருப்புகளில் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் அடிக்கடி சோதனை நடத்துகிறார்கள் என்றும் குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் துண்டிக்கப்படுவதாகவும் குறை கூறப்பட்டுள்ளது இவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் அங்குள்ள இந்திய துதரக அதிகாரிகள் ஊடகங்களில் வெளிப்படையாக இதை தெரிவிக்காமல் நிதானத்தை கடைபிடிக்கிறார்கள் தேவையற்ற கண்கானிப்பு இந்திய அதிகாரிகளை பின்தொடருதல் போன்ற சும்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதாகவும் வெளியுறவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன